வணக்கம் ஆல் இண்டியா ரேடியோபுதுச்சேரி

நரேந்திரமோடி கூறியுள்ளார்

புதுவையில் நாளை தொடங்கும் சட்டமன்ற கூட்டத் தொடரில் முதலமைச்சர் திரு

நாராயணசாமி அக்கவுண்ட் ஓட் தாக்கல் செய்யவிருக்கிறார்

புல்வாமா தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து கடந்த சில நாட்களில் நிகழ்ந்துள்ள சம்பவங்கள் இந்தியப் பாதுகாப்பு படைகளின் வலுவை மீண்டும் வெளிப்படுத்தி இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் இன்று கன்னியாகுமரியில் பல்வேறு ரயில்வே சாலை மற்றும் இதர வளர்ச்சித் திட்டங்களை தொடக்கி வைத்து பேசிய அவர் கடந்த பல ஆண்டுகளாக இந்தியா தீவிரவாத தாக்குதல்களை சந்தித்து வருவதாகவும் இதற்கு காரணமானவர்களை தண்டிக்க வேண்டும் என மக்கள் எதிர்ப்பார்த்த போதிலும் எதுவும் நடக்காத நிலை தற்போது மாற்றப்பட்டுள்ளதாகவும் கூறினார் இனி தீவிரவாதத் தாக்குதல் நிகழ்ந்தால் இந்தியா சும்மா இராது என்றும் அவர் குறிப்பிட்டார் தீவிரவாதத்தை எதிர்க்க பாதுகாப்பு படையினருக்கு முழு சுதந்திரம் வழங்கப்பட்டு இருப்பதாகவும் இதுதொடர்பான பாதுகாப்பு படைகளின் நடவடிக்கைகளுக்கு மக்கள் அளித்த ஆதரவு அசாதாரணமானது என்றும் இதற்காக மக்களுக்கு தாம் தலை வணங்குவதாகவும் திரு நரேந்திரமோடி குறிப்பிட்டார் தீவிரவாதத்திற்கு இந்தியாவின் போராட்டங்களை உலக நாடுகள் அனைத்தும் ஆதரிக்கும் நிலையில் சில எதிர்க்கட்சிகள் மட்டுமே சந்தேகப்படுவதாகவும் மோடி வருவார் போவார் இந்தியா எப்போதும் இருக்கும் என்பதை இவர்களுக்கு சொல்லி கொள்ள தாம் விரும்புவதாகவும் அவர் கூறினார் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஊழலை கடுமையாக கட்டுப்படுத்தி உள்ள நிலையில் நேர்மையாக வரி செலுத்துவோருக்கும் மரியாதை அளித்து வருவதாக பிரதமர் கூறினார் மீனவர்களின் நலப் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு மிகுந்த முக்கியத்துவம் அளிப்பதாக அவர் தெரிவித்தார் விழாவின்போது சென்னைக்கும் மதுரைக்கும் இடையிலான தேஜாஸ் எக்ஸ்பிரஸ் ரயிலை காணொளி காட்சி மூலம் பிரதமர் கொடியசைத்து தொடக்கி வைத்தார் தனுஷ்கோடிக்கும் இடையே மீண்டும் ரயில்பாதை அமைக்கும் திட்டத்திற்கும் பாம்பனில் புதிய பாலம் கட்டும் திட்டத்திற்கும் அவர் அடிக்கல் நாட்டினார் தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோகித் முதலமைச்சர் எடப்பாடி பழனிச்சாமி உள்ளிட்டோர் இவ்விழாவில் கலந்து கொண்டனர்

இம்ரான்கான் நேற்று அறிவித்தைத் தொடர்ந்து பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் இன்று அபிநந்தனை ராவல்பிண்டியில் இருந்து லாகூருக்கு விமானம் மூலமாகவும் லாகூரில் இருந்து வாகா எல்லைக்கு சாலை மார்க்கமாகவும் அழைத்து வந்து இந்திய அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர்

வாகா எல்லையில் ஏராளமான பொதுமக்கள் தேசிய கொடிகளுடன் கூடியிருந்து அபிநந்தனை உற்சாகமாக வரவேற்றனர்

நாராயணசாமி இதில் கலந்து கொண்டு நூலை வெளியிட்டார்முதல்

பிரதியை தலைமை நீதிபதி தனபால் பெற்றுக்கொண்டார் வழக்கறிஞர்கள்இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் சட்டதொகுப்பின் தமிழ் மொழிபெயர்ப்பாளர் திரு சேகர் அவர்களுக்கு

நாராயணசாமி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மீன்வளத்துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் மற்றும் அந்தந்த தொகுதிகளின் சட்டமன்ற உறுப்பினர்கள் வழங்கினர்

தேர்வு மையங்களுக்கு தடையற்ற மின்சாரம் மற்றும் போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்படுகிறது தேர்வின் போது முறைகேடுகளை தடுக்க பறக்கும் படைகளும் செயல்படுத்தப்படுகின்றன மாணவ மாணவிகள் தேர்வு மையங்களுக்கு செல்போன் எடுத்துவரக் கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது புதுவை சட்டமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது

நாராயணசாமி நாளை தாக்கல் செய்கிறார்

புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி மற்றும் முதலமைச்சர் திரு நாராயணசாமி க்கு இடையே நடந்து வரும் மோதல் போக்கு காரணமாக சட்டப்ரேவையின் மாண்புகள் மரபுகள் காற்றில் பறக்கவிடப்படுவதாக அதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் திரு குற்றம் சாட்டினார் புதுச்சேரியில் அன்பழகன் இன்று செய்தியாளர்களுடன் பேசிய அவர் ஆண்டின் முதல் சட்டப்பேரவைக் கூட்டத்தில் துணைநிலை ஆளுநர் உரை நிகழ்த்துவது வழக்கம் என்றும் நாளை நடைபெறவுள்ள கூட்டம் ஆளுநர் உரையின்றி நடக்க போவதாக கூறினார் நாளைய பேரவையில் வழக்கமான அரசுப் பணி போல நிகழ்ச்சிகள் மட்டுமே நடைபெறும் என்றும் அரசு விடுமுறை நாளில் சட்டப்பேரவையைக் கூட்ட வேண்டியதன் அவசியம் என்ன என்றும் கேள்வி எழுப்பினார்

மேலும் மக்களவைத் தேர்தல் அறிவிப்பு வருவதற்கு முன்னதானது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட பிளாஸ்டிக் தடைக்கால அரசாணையை வெளியிட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார்

புதுவையில் பிளாஸ்டிக் தடை பற்றிய அரசாணை வெளியாக ஒருவாரம் ஆகலாம் என அமைச்சர் திரு கந்தசாமி கூறியிருப்பதன் பின்னணியில் ஊழல் இருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்து இருப்பதால் முதலமைச்சர் திரு

நாராயணசாமி பதிலளிக்க வேண்டும் என மாநில பிஜேபி தலைவர் திரு

இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் பிளாஸ்டிக் தடை வெற்றிகரமாக அமலாகும் நிலையில் புதுவை பிளாஸ்டிக் பொருட்களின் விற்பனை கேந்திரமாகவே மாறி வருவதாகவும் புதுவையில் பிளாஸ்டிக் தடையை அமல்படுத்த முதலமைச்சர் தவறியது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் கூறினார்

எம்ஏஎஸ் சுப்ரமணியன் தெரிவித்துள்ளார் ஓட்டு பணம் கொடுக்காமல் கொள்கை அடிப்படையில் போட்டியிடத் தயாராக உள்ள எவரும் விண்ணப்பிக்கலாம் என்று அவர் கூறியுள்ளார்

நடப்பு அரசு பதவிக்கு வந்தது முதலே ஏஎப்டி தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்களின் பிரச்னைகளை தீர்க்க தவறிவிட்டதாக அஇஅதிமுக தொழிற்சங்க நிர்வாகி திரு சின்னதுரை செய்தியாளர்களிடம் பேசுகையில் குற்றம் சாட்டினார்